காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கொள்ள தமிழக நிவர் புயலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் புயலால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நிவர் புயலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது சுட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாட்டை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார் இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் தீவிர புயலாக மாறியுள்ளது இது அடுத்த பளிரெண்டு மணிநேரத்தில் அதிதீவிர புயலாக மாறி இன்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்வபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை மைய தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இதன்காரணமாக தமிழகம் மற்றம் புதுச்சேரியில் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் ஈரோடு சேலம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பலத்த மழை முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுரை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதனைச் கற்றியுள்ள மாவட்டங்களில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்துவருகிறது நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக நேற்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறினார்

புயல் கரையை கடக்கும்போது ஏற்படும் பாதிப்புகளை சீர்செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாவட்டத்தின் எந்தப் பகுதியிலும் பேரிடர் நிகழ்ந்தாலும் அங்கு உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட தீயணைப்பு மற்றும் காவல்துறையின் காமான்டோ படையினர் தயார்நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் புயலால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்

ஜே சி பி இயந்திரங்கள் ஜெனரேட்டர்கள் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு உதவி செய்வதற்காக அத்துறையினா் இரவு நேரத்திலும் பணிபுரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

கனமழை காரணமாக சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

நிவர் புயவால் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசந்திர பானு உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்தினா் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் காரணமாக பாதிக்கப்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்காரணமாக சென்னையில் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து இன்றுகாலை பத்து மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பணியாளர்களுக்காக இயக்கப்படும் புறநகள் சிறப்பு ரயில்கள் வானிலையை பொறுத்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு ெயில் மற்றும் விரைவு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி ஹவுரா சிறப்பு ரயில் இன்று புதுச்சேரி காட்பாடி இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ரயில் காட்பாடியிலிருந்து ஹவுரா புறப்பட்டுச் செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நிவர் புயலால் ரயில் பாதைகளுக்கும் மின் கம்பிகளுக்கும் ஏற்படும் சேதத்தை உடனுக்குடன் சி செய்ய தேவையான நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்புக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் க்குந்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது முன்னதாக நேற்று நிவர் புயலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ரயில்வே வட்டார மேலாள்களுடன் தெற்கு ரயில்வே தலைமை பொதுமேலாளா் திரு ஜான் தாமஸ் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி மற்றும் தூத்துக்குடி செல்லும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் துத்துக்குடி பெங்களூரூ இடையிலான விமான சேவை வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை விமான நிலைய ஒடுபாதையில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் அகற்றி விமானப் தடையில்லாமல் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் போக்குவரத்து தெரிவிக்கிறார் நிவர் புயலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இம்மாநிலங்களில் தற்போதைய நிலைமை குறித்து நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சரவை செயல் திரு ராஜீவ் கவுபா புயலால் உயிரிழப்பும் சொத்துக்களுக்கு சேதமும் ஏற்படாத வகையில் தடுப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் புயலால் தடைப்படும் மின்சாரம் தொலைதொடர்பு மற்றும் இதர சேவைகளை விரைந்து மீட்கவும் நடவடிக்கைகள் எடுக்குமாறு இம்மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் புயலை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை இந்தக் கூட்டத்தில் கலந்தகொண்ட மூன்று மாநில தலைமை செயலர்கள் விளக்கினர்

சுட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாட்டை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறாா் சட்டமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் இடையே சுமுகமான ஒருங்கிணைப்பை உருவாக்குவது என்ற தலைப்பில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இதில் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவா் திரு ஒம் பிா்வா மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைத் தலைவா்கள் மற்றும் துணைத்தலைவா்கள் கலந்த கொள்கிறார்கள் இருவரி செய்திகள் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானில் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக மேம்பாடு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது இரண்டு நாள் பயணமாக பக்ரைன் சென்றுள்ள வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் அந்நாட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷிதை சந்தித்து பேசினார் அமெிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் வெளியுறவு கொள்கையை வகுக்கும் பணியில் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்தத் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அகமது பட்டேல் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்று அதிகாலை காலமானார்

மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து மேற்கொள்ளும் கொள்முதலும் அவற்றிற்கு செலுத்தும் தொகைகளும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது